தமிழகத்தில் கிருஷ்ண ஜெயந்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் பாரீசில் இன்று மேற்கொண்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் கூட்டாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சியையும் நீடித்த வளர்ச்சியையும் மேம்படுத்தவும் இருநாடுகளும் உறுதியேற்றன சைபர் பாதுகாப்பை உறுதி செய்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நெறிமுறைகளையும் இருநாடுகளும் வகுத்துள்ளன

மோடி அதிபர் மேக்ரானுடன் பரஸ்பர பிராந்திய நலன்சார்ந்த விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு திரு

இதுகுறித்து டாக்டர்

ஊட்டச்சத்து குறைபாட்டை களைவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து நிலையில் உள்ளவர்களையும் ஊக்கமளிக்கும் வகையில் இந்த விருதுகள் அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது

ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இதை தெரிவித்த அவர் பொருளாதாரம் ஏறுமுகமாக இருக்கும் வகையில் சீரமைப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றார்

இந்த சட்டத்தின் செல்லுபடி தன்மையை ஆய்வு செய்ய வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் என்

முத்தலாக் தடை சட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்களின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சல்மான் குர்ஷித்திடம் இதுகுறித்து ஆய்வு செய்யப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர்

மன்சுக் லால்

இதன் மூலம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதோடு நாட்டின் வளம் பெருகும் என்றார்

இந்நாளில் குழந்தைகளின் பிஞ்சு காலடிகளை மாவில் நனைத்து இல்லங்களில் வழிநெடுக பதித்து ஸீகிருஷ்ண பகவானே தத்தம் இல்லங்களுக்கு வந்தருளியதாக பாவித்து போற்றி வணங்குவது ஐதீகம்

வெஸ்ட் இண்டிஸ் பந்துவீச்சை தாக்குபிடிக்க முடியாத இந்திய அணியின முன்னணி பேட்ஸ்மென் மயங்க் அகர்வால் புஜாரா கோலி ஆகியோர் சொற்ப ரன்னுடன் ஆட்டமிழந்தனர்